தமிழகத்தில் தோதல் புகார்களின் மீது கட்சி பாகுபாடின்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அலுவலர் திரு

மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் மீனாட்சி சுந்தரேஸ்வரா் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகுவிமர்சையாக நடைபெற்றது

பி எல்

இதனிடையே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் செலவின பதற்ற பகுதிகளாக கண்டறியப்பட்டிருப்பதால் பணப்பட்டுவாடாவை கண்காணித்து தடுக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது

வாக்குப்பதிவை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது

உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஆக்ரா ஃபத்தேபூர் சிக்ரி அம்ரோஹா புலந்த் சாஹர் நாஹினா ஹத்ராஸ் அலிகாட் மதுரா மக்களவை தொகுதிகள் இரண்டாவது கட்ட தேர்தலில் களம் இறங்குகின்றன அஸாம் மாநிலத்தில் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தொலைதூர குக்கிராமங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு இன்றே புறப்பட்டு சென்றுவிட்டதாகவும் தேர்தல் தெரிவிக்கிறார்

சத்ய பிரத சாகு தமிழகத்தில் தேர்தல் புகார்களின் மீது கட்சி பாகுபாடின்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அலுவலர் திரு

மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே தூத்துக்குடி வேட்பாளர் திருமதி கனிமொழியின் இல்லத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சோதனையின் போது பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்றும் என்றும் திரு

முன்னதாக சோதனையின் போது சிலர் வலுக்கட்டாயமாக இந்த வீட்டிற்குள் நுழைந்து பணக்கட்டுக்களை எடுத்துச்சென்றதால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிசூடும் நடத்த நேரிட்டது

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருப்பினும் இதுதொடர்பாக ஊடகங்களில் வந்த தகவல்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார்

ராகுல்காந்தி இரண்டாவது நாளாக கேரள மாநிலம் கண்ணூரில் இன்று பரப்புரை மேற்கொண்டுள்ளார்

மகாவீர் ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி இன்று நாடுமுழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

கிரிக்கெட் ஐ பி எல்